இஸ்ரேல் பிரதமர் திரு பென்ஜமின் நெதன்யாகு மற்றும் கம்போடியா பிரதமருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார்

வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்டமாக ஐரோப்பிய நாடுகள் லண்டன் அமெரிக்கா கனடா நாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது

நிகழ்ச்சிகளை ஒளிபரப்ப பிரசார் பாரதியும் ஆயுஷ் அமைச்சகமும் முடிவு செய்துள்ளன இனி விரிவான செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் திரு பென்ஜமின் நெதன்யாகுவுடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம் தொடர்புகொண்டு புதிய பிரதமராக பதவியேற்றதற்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார்

நெதன்யாகு தலைமையில் இந்திய இஸ்ரேல் உறவுகள் மேலும் வலுப்பெறும் என்றார் கோவிட் தொற்று தொடர்பன ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும் தடுப்பு மருந்துகளைக் கண்டுபிடிக்கவும் சிகிச்சை மேற்கொள்ளவும் இந்தியா தயாராக இருப்பதாக கூறினார் மனித குலத்தைக் காப்பாற்றுவதற்கு இத்தகைய ஆராய்ச்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அமம்சர் தெரிவித்தார் வேளாண் தொழில்நட்பம் பாதுகாப்பு ஒத்துழைப்பு தகவல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் கூடுதல் ஒத்துழைப்பை மேற்கொள்ள முடிவு செய்துள்ளன கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் இந்தியாவும் இஸ்ரேலும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்த உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கோவிட் தொற்று கட்டுப்பாடு குறித்து கம்போடியா நாட்டுப் பிரதமர் திரு

நரேந்திர மோடி நேற்று தொலைபேசி மூலம்ஆலோசனை மேற்கொண்டார் இரு நாடுகளுக்குமிடையே இரு தரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாக தலைவர்கள் பேச்சுக்கள் நடத்தினர் ஆசியான் கூட்டமைப்பில் இணைந்துள்ள உறுப்பினர் நாடான கம்போடியாவுடன் கலாச்சார பாரம்பரிய தொன்மையை இந்தியா பகிர்ந்துகொளவதாகவும் கம்போடியாவுக்குத் தேவையான உதவிகள் செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் பிரதமர் கூறினார் கம்போடியாவின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் மேகாங் கங்கா கூட்டமைப்பு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள முள்னேற்றம் குறித்து இரு தலைவர்களும் ஆய்வு செய்தனர் கோவிட் தொற்றுக்கு எதிரான போரில் ஆரோக்கிய சேது செயலி பயன்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய தொலைத்தொடர்பு இணை அமைச்சர் திரு சஞ்சய் தோத்ரே கூறியுள்ளார் மகாராஷ்ட்ராவின் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை மேற்கொண்ட அவர் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள பகுதிகளை எளிமையாக அடையாளம் காண்பதற்கு இந்த செயலி பேருதவியாக இருப்பதாக தெரிவித்தார் கோவிட் தொற்று ஏற்பட்டுள்ள இடங்கள் குறித்து துல்லியமான தகவல்களை இந்த செயலியின் மூலம் பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் மகாராஷ்டிராவில் தொற்று பரவலைக் கட்டுப்படுத்துவதற்கு மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் மேற்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார்

உடல் மற்றும் மனதிந்கு வலிமை சேர்க்கும் யோகா பயிற்சியை மேற்கொண்டால் உடல் வலிமை பெறுவதுடன் நோய் தொற்றும் குறையும் என்கின்றனர் வல்லுநர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் மூன்றாம் கட்டமாக ஐரோப்பிய நாடுகள் லண்டன் அமெரிக்கா கனடா நாடுகளிலிருந்து இந்தியர்களை அழைத்து வருவதற்கான டிக்கெட் முன்பதிவு தொடங்கியுள்ளது அந்நாடுகளில் வாழும் இந்தியர்கள் தாயகம் திரும்பி வர விரும்பினால் இந்திய தூதரகங்கள் அல்லது துணை தூதரகங்களில் தங்களை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்

தர்கா சங்கள் மிஸ்ரா கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கிலிருந்து தளா்வுகள் அறிவிக்கப்படும் போது சந்தை பகுதிகளில் தனிமனித இடைவெளி நோய்த்தொற்று ஏற்படாத வகையில் போக்குவரத்து வசதிகள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார் சந்தைகளுக்கு நடந்து செல்லவும் சைக்கிள்களில் சென்று வரவும் உரிய இடவசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார்

நோய்த்தொற்று மேலும் பரவாமல் இருக்க மாநில அரசுகளுக்கும் மாநகராட்சி நகராட்சி சுகாதாரத்துறையினருக்கும் உதவுவதற்காக மத்திய குழுக்கள் சென்னை பெங்களூரு மும்பை அகமதாபாத் தில்லி கொல்கத்தா ஆகிய நகரங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் கூறியுள்ளது